நரேந்திர மோடி இன்று பிற்பகலில் புறப்படுகிறார் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்களின் அமளி காரணமாக மாநிலங்களவை கூட்டம் இன்று நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு பூரண தனட விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது பெங்களூருவில் நடைபெற்ற ஹாக்கி தொடர் போட்டியின் இறுதியாட்டத்தில் நியூசிலாந்தை

முதற்கட்டமாக ரூவாண்டா செல்லும் அவர் அங்குள்ள கிகாலி விமான நிலையத்திற்கு இன்று மாலை சென்றடைகிறார் அங்கு அவருக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் அந்நாட்டு அதிபர் பால் ககாமேயை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் இருநாட்டு தலைவர்களும் இருதரப்பு ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இருநாடுகளும் ஒத்துழைப்பு உடன்பாடுகளில் கையெழுத்திடுகின்றன அந்நாட்டு அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்றிரவு அரசு முறை விருந்தளிக்கிறார் ருவாண்டாவில் வாழும் இந்தியர்கள் ஏற்பாடு செய்துள்ள விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார்

பெண் குழந்தைகளுக்கான குகன்யா சம்ரிதி திட்டத்தின் கீழ்

பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டத்தில் மேலும் ஏராளமானோர் இணைய இது வழிவகுக்கும் என்று கருதப்படுகிறது

இந்தத் திட்டத்தின்படி ஒரு பெண் குழந்தையின் பெயரில் அவரது பெற்றோர் அல்லது காப்பாளர் பத்து ஆண்டு வரை கணக்கு தொடங்கலாம் எந்தவொரு அஞ்சல் நிலையத்திலும் குறிப்பிட்ட பொதுத் துறை வங்கிகளிலும் இதனைத் தொடங்க முடியும்

சிவசேனையுடன் தேர்தல் உடன்பாடு கொள்வதா இல்லையா என்பது பற்றிய முடிவை கட்சித் தலைமை எடுக்கும் என்றும் அதற்காக காத்திருக்காமல் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் பிஜேபி ஊழியர்களை அவர் கேட்டுக் கொண்டார்

திரு அமித் ஷா மும்பையில் பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரை அவரது வீட்டில் சந்தித்தார் மக்கள் ஆதரவைக் கோரும் சந்திப்பின் அடிப்படையில் இது நடந்தது அவருடன் மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நாவிஸ் பிஜேபி தலைவர் திரு ராவ் சாஹேப் தான்வே மற்றும் தலைவர்களும் சென்றிருந்தார்கள்

தில்லி ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டமோ தர்ணாவோ நடத்துவதற்கு முற்றிலுமாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது தலைநகரின் முக்கிய சாலையில் உள்ள இந்தப் பகுதியில் எந்தவித கண்டன ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்தக் கூடாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இதை எதிர்த்து விவசாயத் தொழிலாளர் அமைப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் திருக்கு கேட்சிக்ரி திருக்குசோக் பூஷன் ஆகியோர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது ஐந்தர் மந்தர் போட்கிளப் ஆகிய இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தக் கூடாது என தடை விதிக்க முடியாது என்றும் அதற்கேற்ப நெறிமுறைகளை வகுக்க முடியும் என்றும் மத்திய அரசிற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரதமரின் இலவச எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது

இது மட்டுமின்றி இதற்கான வரைவு சட்டம் ஒன்றை தயாரித்து மாநில அரசுகளின் பரிசீலனைக்கு அனுப்பிவைக்கவும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார்

தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினரைக் கொண்ட பாரதீய ஜனதா கட்சி மாநிலத்தில் வெற்றி பெறுவதற்கான தகுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தை ஐந்து முறை ஆட்சி செய்த திமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டார்

அங்கு நிலவும் வறட்சியை கணக்கில் கொண்டு இந்த உதவியை முதலமைச்சர் திரு நிதிஷ் குமார் அறிவித்துள்ளார்

நாட்டின் விளையாட்டுத்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு ராஜ்யவா்தன் ரத்தோா் தெரிவித்துள்ளாா் இதன்படி திறன்மிகு விளையாட்டு வீரர்களாக கண்டறியப்பட்டுள்ளவர்களுக்கு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு செலவினங்களுக்காக ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படவுள்ளது